தமிழகத்தில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் கடைசி நாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதாசாகு கூறியுள்ளார்

வேணுகோபால் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டுள்ளது

வேணுகோபால் தெரிவித்ததையடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதையடுத்து பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு கூட்டத்தை விரைவில் நடத்துவதற்கு அலுவலர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலருக்கு உத்தரவிடப்போவதாக தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார் இருப்பினும் பட்டியலில் உள்ள பெயர்கள் வெளியிடுவது குறித்து எந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை

புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு

ராம்நாத் கோவிந்த் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி புதுதில்லியில் நாளை நாரிசக்தி விருதுகளை வழங்குகிறார்

இவ்விருதிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் பின்தங்கிய சமுதாயத்தினரை ஊக்குவிக்கும் செயல்களில் ஈடுபட்ட பெண்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இன்று அஅர் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுக்கான அதிகாரத்தை பாதுகாக்கும் விதமாகவும் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார்

பராகுவே தலைநகர் அசன்ஷ்யானில் இன்று அந்நாட்டு துணை அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அவர் தீவிரவாத செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் எதிராக உலக அளவில் துணிச்சலான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பின் இணைவதற்கான பராகுவே நாட்டின் முடிவை அவர் பாராட்டினார் மகாத்மா காந்தி நினைவு தபால்தலையையும் குடியரசுத்துணை தலைவர் வெளியிட்டார் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின

மக்கள் மருந்தக தினம் நாடுமுழுவதும் மக்கள் மருந்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் திரு

மலிவு விலையில் மருந்துகள் வழங்கி நோயாளிகளை காப்பாற்றுவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார்

நமாமி கங்கா திட்டத்தின்கீழ் பல்வேறு சுத்திகரிப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் லக்னோ சுல்தான்பூர் குஷிரோடு அயோத்யா ரோடு உள்ளிட்ட சாலைகளை நான்கு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளுக்கும் லக்னோ கான்பூர் விரைவு சாலைப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சிகளில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு

பேல் பேரம் தொடர்பான வழக்கில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை காப்பாற்றுவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதையடுத்து பிரதமர் மோடி உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உச்சநீதிமன்றத்தில் ர

பேல் போர் விமானம் வாங்கியது தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போனது என்று அரசு அறிவித்த அதே வேளையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் மாயமானதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே ர

பேல் வழக்கு குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போலியான குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு

ராகுல்காந்தி நம் நாட்டின் முப்படைகளை விட பாகிஸ்தானை நம்புவதாக அவர் குறை கூறினார்

சாரஸ்வத் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி இன்று வெளியிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு

ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்துகொண்டனர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறினார் புதிதாக பெயர் சேர்க்க பத்து லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் வேட்பு மனுத்தாக்கல் செய்யும் கடைசிநாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இவ்விழாவில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர்

ராஜீ சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டு விற்பனையை தொடங்கிவைத்தார் கூட்டுறவு சங்கங்களின் சட்டதிட்டங்களை முறைப்படுத்தியதன் மூலம் முறைகேடற்ற நிர்வாகத்தை வழங்கி வருவதாக அவர் கூறினார்

இவ்விழாவில் மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஜி ஆரின் பெயர் சூட்டப்பட்டதற்கு மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மதுரை மாவட்டம் திருமங்கலம் தே கல்லுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுசுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறை சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய்சேய் நல பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார்